ராஜஸ்தான் தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவுக்கு வருகிறது

இந்த மாநிலங்களில் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது அசாமில் முதல்கட்ட பஞ்சாயத்து தேர்தல்கள் இன்று நடைபெற உள்ளன

அறிவித்துள்ளார்

அவர் தில்லி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படுவார் இவரை விசாரணைக்கு கொண்டுவரும் பணிகள் தேசிய பாதுகாப்பு ஆவோசகள் திரு அஜித் டோவல் மேற்பார்வையில் நடைபெற்றது வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா கவராஜ் அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரகத்தின் வெளியுறவு அமைச்சள் ஷேக் அப்துல்வா பின் ஜாயித் உடன் விரிவான பேச்சுகள் நடத்தியுள்ள தினத்தன்று கிறிஸ்டியன் மைக்கேலை விசாணைக்கு அனுப்பி வைக்கும் செயல் நடைபெற்று உள்ளது

இந்தியாவின் அருகே உள்ள தீவுகளுக்கும் இந்த வசதி கிடைக்கும்

இந்த புதிய தலைமுறை செயற்கை கோள் நாடெங்கும் பிராட்பேன்டு சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்காற்றும்

ராஜஸ்தான் தெவங்கானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது இதனையடுத்து அங்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஹனுமன்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி கர்த்தாப்பூர் நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது அப்பகுதி மக்களின் வாக்குரிமைக்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டார்

இதனிடையே ஆள்வாரில் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித்தர பிஜேபி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் தெலங்கானாவில் பிஜேபி யின் மூத்த தலைவர்கள் திருமதி ஸ்மிருதி இரானி திரு முக்தாத் அபாஸ் நக்வி மத்தியப்பிரதேச முதலமைச்சா் திரு சிவராஜ சிங் சவுகான் மகாராஷ்டிர முதலமைச்சா் திரு தேவிந்திர பட்நாவிஸ் ஆகியோா் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனா் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர் அசாமில் பஞ்சாயத்து தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப் பதிவு இன்று நடைபெறவுள்ளது

பிஜேபி மற்றும் அசாம் கனபரிஷத் கட்சிகள் தனித்தனியாக இந்தத் தேர்தலை சந்திக்கின்றன பஞ்சாயத்து தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப் பதிவு இம்மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது

புலந்து சாகர் வன்முறை திட்டமிட்ட பெரிய கதிச்செயலின் ஒரு பகுதி என்று உத்திரப்பிரதேச முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் பசு வதை சம்பவம் தொடர்பாக சும்மந்தப்பட்டவர்களுக்கு எதிராக மாநில அரசின் உயர் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்

இந்த கிராமவாசியும் காவல் துறை ஆய்வாளர் ஒருவரும் கொல்லப்பட்ட இந்த சும்பவம் பற்றி முதலமைச்சா் மாநிலத்தின் தலைமை செயலாளா் காவல்துறை தலைவா் உள்துறை முதன்மை செயலாளா் உளவு பிரிவு எடிஜி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார்

நாட்டில் தற்சார்பு நிலையை அடைவதற்கு பயறு மற்றம் எண்ணொய் வித்துகள் உற்பத்தியை உயர்த்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது

இந்த இட ஒதுக்கீடு பெண்களுக்கு வயது வரம்பு கட்டுப்பாடு இன்றி தனியாக பயணம் செய்வோர் மற்றும் குழுவாக பயணம் செய்வோருக்கு வழங்கப்படும் என்று அது தெரிவிக்கிறது கஜ புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட வேதாரண்யம் பகுதியில் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அமைச்சா் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறாா் தருமபுரி மாவட்டம் அருரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாற்றுவழியில் பயிர்களை பயிரிட வேளாண்மை துறை செயலரின் நேரடி மேற்பார்வையில் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார்

ரின்வ் வங்கி கவர்னர் திரு உர்ஜித் படேல் தலைமையிலான ஆறு உறுப்பினர் பணக்கொள்கை குழு தனது மூன்று நாள் கூட்டத்தை சென்ற திங்கட்கிழமை தொடங்கியது கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருவதாலும் உணவுப்பொருட்கள் விலை எதிர்பார்த்ததை விட குறைந்திருப்பதாலும் பொருளாதார வளர்ச்சி மிதமாக உள்ளதாலும் கொள்கை வீதங்களில் எவ்வித மாற்றத்தையும் ரிசர்வ் வங்கி செய்யாது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்

ம் ம் வருமான வரி சட்டங்களை மீண்டும் வரைவதற்கு உருவாக்கப்பட்டுள்ள பணிக்குழு கொள்கை மாற்றங்கள் மற்றும் வரி வீதங்கள் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கு பதிவாக ஐயப்பாடுகளை அகற்றுவதில் முக்கிய கவனம் செலுத்தும் என்று இந்த குழுவின் தலைவர் திரு அகிலேஷ் ரஞ்சன் கூறியிருக்கிறார் புதிய வரிக் கொள்கைக்கு பதிலாக வரி சுட்டங்களை விரிவானதாக மாற்றுவதில் குழு கவனம் செலுத்தம் என்று அவர் கூறினார்

சந்திரா புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் வரி செலுத்தவோர் எண்ணிக்கைய உயர்த்துவதில் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையை பெரிதம் உதவியிருப்பதாக கூறினார்

இந்தப் பயணத்தின் போது அவர் நே பை டா மற்றும் யாங்கோன் நகரங்களுக்கு சென்று மியான்மா் அதிபர் யு வின் மையின்ட் மற்றும் அரசு கவுன்சிலர் திருமதி டா ஆய் சான் கு கி ஆகியோனர சந்தித்து பேசுவார் தமது பயணத்தின் மூலம் மியான்மர் உடனான தனது முக்கியமான நட்புறவை மேம்படுத்துவதில் இந்தியாவி ன் ஆர்வத்தை குடியரகத் தலைவர் வலியுறுத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் கிழக்கு நோக்கி மற்றும் அண்டை நாடுகள் முதலில் என்ற கொள்கைகள் ஒருங்கிணைந்து செயல்படும் நாடு மியான்மர் ஆகும் மேலும் அது இந்தியாவிற்கு தரைவழி மற்றும் கடல்வழி அண்டை நாடு ஆகும் வேளாண்மை மற்றும் கட்டுமான கருவி வாகனங்களுக்க இரண்டுவகை எரிப்பொருட்களை பயன்படுத்தும் அறிவிக்கையை மத்திய சாவைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை வெளியிட்டுள்ளது பவா்டில்லா் டிராக்டர்கள் அறுவடை எந்திரங்கள் கட்டுமான கருவி வாகனங்கள் போன்றவை இந்த பட்டியிலில் அடங்கும்

இந்தியா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் தொடக்க ஆட்டக்காரர் கவுதம் கம்பீர் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் தமது டிவிட்டர் பக்கத்தில் வீடியோ படம் மூலம் இந்த மூடிவை அறிவித்த கம்பீர் கிரிக்கெட் விளையாட்டில் தனது காலம் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்துள்ளார் ஆடவர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிகளில் இன்று ஜெர்மனி நெதர்வாந்தையும் மலேசியா பாகிஸ்தானையும் எதிர்த்து விளையாடுகின்றன

சி குழுவில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது